வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார்

அரசியல் தலைவர்களின் சிலைகளை அவமதிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரித்துள்ளார்

இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது தனிநபர் இடைவெளியை மனதில் கொண்டு அதிக அளவு கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் இந்த கொண்டாட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்க வழிவகை செய்யலாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது

மேலும் கோவிட் எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னணியில் உள்ள மருத்துவர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் மற்றும் தாய்மைப் பணியாளர்களை அவர்களது சேவையை பாராட்டி கவுரவிக்கும் வகையில் அழைப்பு விடுக்கலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

அனுராக் ஸ்ரீ வஸ்தவா தெரிவித்துள்ளார்

இன்று சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறினார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த ஆண்டு ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு நிலை அமைதியாகவே இருந்ததாகவும் கொரோனா பிரச்சனையை சமாளிக்க தேசிய அளவில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதற்கு ஒரு நாள் முன்பாகவே புதுச்சேரி அரசு ஊரடங்கு அறிவித்து முன் மாதிரியாக செயல்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுச்சேரி அரசு நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணிகளை மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட வரம்புகளுக்குள் உறுதியாக நிர்வகித்து வருவது மகிழ்ச்சிக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார்

புதுச்சேரியில் கொரோனா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களின் துயரங்களை போக்க அரசுடன் இணைந்து நேரடியாக களப்பணியில் ஈடுப்பட்டுள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் தாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுச்சேரி அரசு கொரோனா நிலவரங்களை திறம்பட்ட முறையில் சமாளித்து எதிர்வரும் காலங்களில் நிலையான வளர்ச்சியை எட்டும் என தாம் நம்புவதாகவும் துணைநிலை ஆளுநர் முடிவுரையில் குறிப்பிட்டார் முன்னதாக அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரு லட்சுமி நாராயணன் திரு அனந்தராமன் திரு ஜெயமூர்த்தி ஆகியோர் துணைநிலை ஆளுநர் உரையை புறக்கணித்து அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்

ஜெயமூர்த்தி பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் துணைநிலை ஆளுநர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அவையில் வாசிக்க தொடங்கிய போது அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் துணைநிலை ஆளுநர் சட்டமன்றக் கூட்டத்தொடரின் தொடக்க நாளில் அவையில் உரையாற்ற தவறியதன் மூலம் உறுப்பினர்களை அவமதித்து விட்டதாக அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் முன்னதாக அவையில் கூறினார் நாராயணசாமி சமுக வளைதளங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து அவதூறு பரப்புவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரித்துள்ளார் சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய அவர் இது குறித்து காவல்துறை தலைவருடன் ஆலோசனை நடத்தி சைபர் கிரைம் பிரிவு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மேலும் தாம் அனைத்து மதங்களையும் மதிப்பதாகவும் இந்து மதத்தின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கந்த சஷ்டி கவசம் குறித்து அவதாறு பரப்பியவர்கள் மீதும் அவர்களுக்கு அடைக்களம் கொடுத்தவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் மேலும் வில்லியனூரில் எம் ஜி ஆர் சிலை அவமதிக்கப் பட்டது தொடர்பாக பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்படும் என்றும் தவறு செய்தவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் மோகன்குமார் புதுச்சேரியில் கோவிட் தொற்றால் இதுவரை இறந்வர்களில் தொற்று தவிர மேலும் பல்வேறு நோய்கள் அவர்களுக்கு இருந்ததாலேயே பெரும்பாலான இறப்புகள் நிகழ்ந்ததாக சுகாதரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் கூறினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்கம் அறிவித்துள்ளது

அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார்

அரசியல் தலைவர்களின் சிலைகளை அவமதிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரித்துள்ளார்